வனக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அன்பழகன் தனது தொகுதியில் உள்ள தாவரவியல் பூங்காவில் நடந்த அரசு விழாவில் தனக்கு அழைப்பு விடுக்காத வேளாண் அதிகாரிகள் மீது உரிமை மீறல் புகார் கொடுத்துள்ளார்

கோத்தபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அனைத்து நட்பு நாடுகளுடனான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த தமது அரசு உறுதிபூண்டிருப்பதோடு வர்த்தகம் கலாச்சாரம் கல்வி போன்ற துறைகளிலும் உறவு மேலும் மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாளத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் நம்பிக்கைக்குரிய பங்குதாரராக இந்தியா பணியாற்றி வருகிறது என்றார் அண்டை நாடு முதலில் என்பதே தமது அரசின் முக்கிய கொள்கை என்று குறிப்பிட்ட அவர் எல்லைப்புற போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதும் அதில் முக்கிய அம்சமாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா நேபாள இடையிலான உறவினை பொறுத்தவரை மேம்பட்ட போக்குவரத்து வசதி மிகவும் முக்கியமானதாக உருவெடுத்துள்ளது நம் இருநாடுகள் இடையேயான நட்புறவு அண்டை நாடுகள் என்பதோடு மட்டுமின்றி வரலாற்று ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் கலாச்சாரம் இயற்கை குடும்பங்கள் மொழி வளர்ச்சி மற்றும் பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் அமைந்ததாகும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டார்

இந்தியாவின் முயற்சிகளுக்காக நேபாள பிரதமர் திரு

பி ஷர்மா ஒலி நன்றி தெரிவித்துக் கொண்டார்

பிரதமர் தலைமையில் இந்த ஆய்வுக்கூட்டம் நடைபெறும் போது நிர்வாக நடைமுறைச் சிக்கல்கள் திட்டப்பணிகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டு தடையின்றி மேற்கொள்ளப்பட வகை செய்யப்படுகின்றன

முக்கிய நிகழ்ச்சிகள் மத்திய அரசின் பல்வேறு மற்றும் திட்டங்களையும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் திட்டங்களையும் ஒரேநேரத்தில் கண்காணித்து ஆய்வு செய்ய பிரகதி உதவிகரமாக உள்ளது

ராம் நாத் கோவிந்த் பிரேசில் அதிபருக்கு விருந்து அளிக்கிறார் அதே நாளில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத் துணைத் தலைவர் மற்றும் வெளியுறவுத் துறை அமைச்சரையும் சந்திக்கிறார் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல் படுத்த முற்பட்டால் அதை மாநில அரசே முன்னின்று தடுக்கும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி உறுதிபடக் கூறியுள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்துப் பேசிய அவர் புதுச்சேரி காரைக்கால் நாகை விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் எண்ணெய் கிணறு தோண்ட வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அனுமதி அளித்து இருப்பதாக கடிதம் வந்துள்ளது என்றும் யாரையும் ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுத்திருப்பது மத்திய அரசின் எதேச்சதிகாரத்தைக் காட்டுவதாக உள்ளது என்று கூறினார்

ரசாயனத்தை பூமிக்குள் நேரடியாக செலுத்தும் போது அப்பகுதியில் நீராதாரம் பாதிக்கப்படுவதோடு விவசாயமும் அடியோடு அழிந்து விடும் என்றும் ரசாயன கழிவுகளால் பேராபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் முதல் அமைச்சர் கூறினார் கடல் பகுதியில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதால் கடல் நீர் உள்புகுவதோடு நிலத்தடி நீர் மாசடையும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகி விடும் என்றும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் டெல்லியில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜ்ரிவால் வேட்புமனுத்தாக்கல் செய்தார் நேற்று அவர் தனது ஆதரவாளர்களுடன் வேட்பு மனுத்தாக்கல் செய்யவதற்கான நேரம் முடிவடைந்ததை அடுத்து அவரால் வேட்பு மனு தாக்கல் செய்ய முடியவில்லை இதனையடுத்து இன்று அவர் வேட்பு மனுத் தாக்கல் செய்தார் வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனை செய்யப்படும்

சென்னையில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களிலும் தமிழில் அறிவிப்பு வெளியிட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது குறித்து தமிழக அரசுக்கு கடிதம் எழுதி இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் திமுக செயற்குழு அவசரக் கூட்டம் கட்சித் தலைவர் திரு

க தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது ஸ்டாலின் உள்ளாட்சிமன்ற தேர்தலில் வெற்றி வழங்கிய தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

புதுச்சேரி அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் திரு அன்பழகன் தனது தொகுதியில் உள்ள தாவரவியல் பூங்காவில் நடந்த அரசு விழாவில் தனக்கு அழைப்பு விடுக்காத வேளாண் அதிகாரிகள் மீது உரிமை மீறல் புகார் கொடுத்துள்ளார் இதற்கான கடிதத்தை அவர் சட்டமன்ற செயலருக்கு வழங்கியுள்ளார்

பழனிசாமி அறிவித்துள்ளார் தேர்வு எழுத மாணவர்கள் வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையனும் இதனை உறுதி செய்தார் இதற்கான ஆணை இன்று மாலைக்குள் பிறப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இந்தக் குழுவில் அரசின் செயலாளர்கள் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் தமிழகத்தில் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதாக அம்மாநில போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

அர்ஜூன் முன்டா கூறியுள்ளார்

கோத்தபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று ஜ

குழுவினரிடம் நடத்திய சந்திப்பின் போது அவர் இதனை அறிவித்தார் இந்த போரில் காணாமல் போன பெரும்பாலானோர் எல் டி டி இ அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று ஐ

ஒருங்கிணைப்பாளர் ஹனா சிங்கர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உச்சக்கட்ட போர் நடைபெற்ற போதே காணாமல் போனவர்கள் பற்றிய பிரச்னைகள் எழுப்பப்பட்ட நிலையில் இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் இறந்துவிட்டதை அதிபர் உறுதி செய்துள்ளார்